பகலில் மட்டும் பேருந்துகளை இயக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது

முன்னதாக இன்று காலை ககாதார அமைச்கத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சம்மந்தப்பட்ட இதர துறைகளின் அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் நாட்டில் கோவிட் பரவல் குழல் தடுப்பூசி நிலை ஆகியவை குறித்து நேற்று முன்தினம் நடத்திய ஆலோசனையின் தொடர்ச்சியாக பிரதமர் இந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் எழுதிய கடித்திற்கு பதில் அளிக்கும் வகையில் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் எழுதிய கடித்தத்தில் இதனை தெரிவித்துள்ளார்

கோவிட் நோயளிகளுக்கு வழங்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச் சந்தையில் விற்பவர்கள் மற்றும் பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளை மத்திய ரசாயனம் மற்றம் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா அறிவுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று மருந்து துறை செயலருடன் ரெம்டெசிவிர் மருந்தை போதிய அளவில் இருப்பில் வைத்திருப்பது தொடர்பாக நடத்திய ஆலோசனைக்குப் பின்னர் அமைச்சர் இதனை தெரிவித்தார் இத்தொடர்பாக மருந்து உற்பத்தியாளர்களுடன் மத்திய அரசு தொடர்பில் உள்ளதாகவும் வாரந்திர உற்பத்தி திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி வரும் வாரங்களில் இரு மடங்காகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசின் தலைமை செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர் தொழில் நிறுவனங்களுக்கு ஆக்சிஜன் விநியோகத்திற்கு தடை விதிக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் நேற்று கடிதம் எழுதியதன் தொடர்ச்சியாக அமைச்சரவை செயலர் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார்

இத்தொடர்பாக புதுதில்லியில் துணைநிலை ஆளுநருடன் ஆலோசனை நடத்தியபின் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் இன்று நள்ளிரவு தொடங்கி வரும் வாரம் திங்கட்கிழமை காலை வரை தில்லியில் முழு ஊரடங்கு அமலாக்கப்படுவதாக அவர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் நோய் தொற்றப் பரவல் வேகமாக அதிகரித்து வருவதை அடுத்து மருந்துகள் படுக்கைகள் ஆக்ஸிஜன் உள்ளிட்டவை பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

கோவிட் தொற்று மேலும் பரவுவதை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதால் பகல் நேரங்களில் அரசு விரைவுப் போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்

முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பேருந்துகள் இயக்கப்படமாட்டாது என்றும் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் திரும்ப அளிக்கப்படும் என்றம் அவர் கூறியுள்ளார்

இதனையடுத்து பலரும் தற்போது ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொள்கின்றனர் கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானதுடன் எளிமையானது என்றும் அனைவரும் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கன்னியாகுமரி மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் னம்பங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர் திரு சந்திரபூஷன் குமார் இன்று ஆலோசனை நடத்தினார் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரத சாகு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜாராமன் உள்ளிட்டோர் கலந்தகொண்டனர் இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதவரியா ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்தின்போது இரு நாடுகளின் விமானப் படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி விரிவாக்குவதற்கான வழிவகைகள் பற்றி அவர் விவாதிக்க உள்ளார் பிரான்ஸ் நாட்டின் மூத்த ராணுவ அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்த உள்ள அவர் விமானப்படை தளங்களையும் பார்வையிட உள்ளார்

அரபிக் கடல் பகுதியில் கடற்படையின் ஐ என் எஸ் கவர்ணா கப்பல் ரோந்துப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது மீன்பிடி படகில் இருந்து இந்தப் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் இந்தியா மாலத்தீவு மற்றும் இலங்கைப் பகுதிகளுக்கு இவற்றைக் கொண்டுக் செல்ல கடத்தல்காரர்கள் திட்டமிட்டிருந்ததாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு அயுத கடத்தல் செய்வது உள்ளிட்ட தீவிரவாத குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் இதைத் தடுக்கும் நோக்கிவேயே இந்தியக் கடற்படையினர் தீவிர கண்கானிப்புப் பணியை அரபிக் கடல் பகுதியில் மேற்கொண்டு வருவதாகவும் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது